மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் ஒரு நாடு ஒரே ரேஷன் அட்டை என்ற திட்ட்த்தைப் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ராம் விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார்

அமித் கரே தெரிவித்துள்ளார்

நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் இந்திய ஹாக்கி அணித்தலைவர் மன்ப்ரீத் சிங் வீரர்கள் சுரேந்தர் குமார் ஜஸ்கரன் சிங் மற்றும் வருண் குமார் ஆகியோருக்கு கோவிட் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது

ஒடு பாதையிலிருந்து விலகியதில் பாறைகளில் மோதி இரண்டாக பிளந்தது

இந்த விபத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது

இந்த சும்பவத்தில் பாதிக்கப்பட்ட அனைவரும் விரைந்து நவம் பெற வேண்டும் என்று தாம் பிரார்த்திப்பதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் கேரள மாநில ஆளுநர் ஆரிஃப் முகமது கானுடன் தொடர்பு கொண்டு நிலவரத்தைக் கேட்டறிந்தார் விபத்து குறித்து பிரதமர் திருநரேந்திர மோடி கேரள மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயனுடன் கேட்டறிந்தார் இந்த விபத்து தமக்கு மிகுந்த மனவேதனை அளிப்பதாக அவர் கூறினார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அவர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் விபத்து குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உத்தரவின் பேரில் வெளியுறவுத் துறை இனை அமைச்சர் வி முரளிதரன் சிறப்பு விமானம் மூலம் கோழிக்கோடு விரைந்து சென்று மீட்பு பணிகளை பார்வையிட்டார் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான விபத்து தம்மை துயரத்தில் ஆழ்த்தியிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ்டவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுவதற்கு தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் பணிகளில் ஈடுபடுவார்கள் என்று அவர் கூறியுள்ளார் மத்திய சுகாதார துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ் வர்தன் கேரளா அமைச்சர் திருமதி எஷலஜாவுடன் காயமடைந்தவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார் மத்திய அரசு கேரள அரசின் நிவாரண நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று அவர் கூறினார் தில்லி மற்றும் மும்பையிலிருந்து ஏர் இந்தியா மற்றும் இந்திய விமான நிலைய ஆணையரகத்தின் மீட்புக்குழுக்கள் கோழிக்கோடுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறினார் விமான விபத்து புலனாய்வு அலுவலகம் முறைப்படியான விசாரணை மேற்கொள்ளும் என்று அவர் தெரிவித்தார் இதனிடையே துபாயில் செயல்படும் இந்திய தூதரகம் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது

தேசியக் கல்விக் கொள்கையின் மூலம் உயர்கல்வித் துறையின் மாற்றத்திற்கான சீாதிருத்தங்கள் குறித்த மாநாட்டில் பிரதம் திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக நேற்று உரையாற்றினாா்

நமது மாணவர்கள் அறிவியல் ரீதியாக கல்வியை கற்றுக் கொள்ளும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்திய மாணவர்களின் தரம் உலக அளவில் உயர வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டும் நாட்டின் வளர்ச்சியை அடிப்படையாகக் கொண்டும் இந்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் தாய்மொழியில் கல்வி கற்பதன் மூலம் மாணவர்களின் அடித்தளம் சிறப்பாக இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

மாநிலம் இயல்பு நிலைக்கு திரும்ப அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார் நோய் தொற்றுத் தடுப்புக்காக சிறப்பு திட்டங்கள் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டதன் காரணமாக நோய் தொற்றிலிருந்து குணமடைவோர் எண்ணிக்கை அதிகித்து வருவதாக அவர் கூறினார் புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் பரிந்துரையின் அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் மாநில அரசுகளும் யூனியன் பிரதேசங்களும் ஒரு நாடு ஒரே ரேஷன் அட்டை என்ற திட்ட்த்தைப் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ராம் விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார்

அடுத்த ஆண்டு மார்சு மாத்திற்குள் மாநிலங்களும் இத்திட்டத்தில் இணைந்து கொள்ளுமாறு அவர் வலியுறுத்தினார்

புதிய கல்விக் கொள்கைளை படிப்படியாக செயல்படுத்துவதற்கு அரசு திட்டமிட்டடு வருவதாக மத்திய உயர்கல்வித் துறை செயலர் திரு அமித் கரே தெரிவித்துள்ளார் கல்வி முறையில் இடர்பாடு ஏற்படாத வகையில் முன்னுரிமை அளிக்கப்பட்டு புதிய கல்விக் கொள்கை செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார்

கல்வித் துறையில் கூடுதல் தொழில்நுடப்ம் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் கிராமங்கள் முழு அளவில் வளர்ச்சி பெறுவதற்கு பஞ்சாயத்துகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் கல்வி சுகாதாரம் ஊட்டச்சத்து ஆகியவற்றில் பஞ்சாயத்து பிரதிநிதிகள் விழிப்புணர்வு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் புதுதில்லியில் தேசிய பஞ்சாயத்து விருதுகளை வழங்கிப் பேசிய அவர் சிறப்பாக செயல்பட்ட பஞ்சாயத்து அமைப்புகளைப் போலவே மற்ற அமைப்புகளும் செயல்பட் வேண்டும் என்றார் கோவிட் தொற்று பரவாமல் இருப்பதற்கு கயசார்பு இந்தியா இயக்கத்தின் மூலம் பல்வேறு நிலைகளில் விழிப்புணர்வு இயக்கங்களும் முகாம்களும் நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார் கிராமங்களுக்கு அளிக்கப்படும் மத்திய அரசின் நிதியுதவி திட்டங்களின் செயல்பாடுகளை முறையாக கண்காணிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் இந்திய ஹாக்கி அணித்தலைவர் மன்ப்ரீத் சிங் வீரர்கள் கரேந்தர் குமார் ஜஸ்கரன் சிங் மற்றும் வருண் குமார் ஆகியோருக்கு கோவிட் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இந்திய விளையாட்டு ஆணையத்தின் பெங்களுரில் உள்ள வளாகத்தில் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் ஒரு மாத கால இடைவெளிக்குப் பின்னர் அவர்கள் பெங்களுரில் உள்ள தேசிய திறனாய்வு மையத்தில் நடைபெறவிருந்த விளையாட்டில் அவர்கள் பங்கேற்கும் நிலையில் கோவிட் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அவர்களுடன் பயணித்த பத்து வீரர்களுக்கும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது